இன்று திறந்து வைக்கிறார்

டாக்டர் விஜயபாஸ்கர் அறிமுகம் செய்து வைத்தார்

மையம் அமைக்கப்படவுள்ளதாக அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார்

கொண்டாடப்படுகிறது

நரேந்திர மோடி இன்று திறந்து வைக்கிறார் இந்த ரயில் பாதையில் முதலாவது பயணிகள் ரயில் போக்குவரத்தையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைக்கவுள்ளார்

முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயின் நினைவிடம் அவரது பிறந்த நாளான இன்று நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்படுகிறது தில்லி ராஜ்காட் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இந்த நினைவிடத்திற்கு ராஷ்ட்ரீய ஸ்மிருதி ஸ்தல் என்று பெயரிடப்பட்டுள்ளது சுமார் பத்தரை கோடி ரூபாய் செலவில் ஒன்றரை ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள இந்த நினைவிடத்தின் சுவர்களில் வாஜ்பாயின் கவிதைகள் பொறிக்கப்பட்டுள்ளது அயோத்தியில் உள்ள சர்ச்சைக்குரிய இடம் தொடர்பான வழக்கு விசாரணையை விரைவுபடுத்த வேண்டுமென மத்திய சட்ட அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் உச்சநீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டுள்ளார் லக்னோவில் மாநாடு ஒன்றில் பேசிய அவர் இந்த வழக்கிற்கு முறையான தீர்வு கிடைக்கும் வகையில் விசாரணையை விரைவுபடுத்த வேண்டுமென தனிப்பட்ட முறையில் கேட்டுக் கொள்வதாக கூறினார்

சமூக ஊடகங்கள் மற்றும் இணையதளங்கள் தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்க தகவல் தொழில்நுட்ப விதிமுறைகளில் மாற்றம் கொண்டுவர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இதற்கான வரைவு நகலை மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் நேற்று வெளியிட்டுள்ளது இதன்படி சமூக ஊடகங்களில் வெளியாகும் தகவல்கள் குறித்து அரசு அமைப்புகள் கோரினால் அவற்றை அனுப்பியவர்கள் யார் என்பதை சம்பந்தப்பட்ட சமுக ஊடக நிறுவனங்கள் தெரிவிப்பது கட்டாயமாக்கப்படுகிறது இதற்கான தானியங்கி முறையிலான தொழில்நுடபங்கள் மற்றும் நடைமுறைகளை சமூக ஊடக நிறுவனங்கள் பயன்படுத்த வேண்டும் எனவும் சுட்டவிரோதமான தகவல்களை பொதுமக்கள் பார்வையிடுவதை தடுக்கவோ அல்லது அவற்றை அகற்றவோ உரிய வழிவகை செய்யப்பட வேண்டும் எனவும் வரைவு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் இந்த நடவடிக்கை தனி நபர் உரிமையை மீறும் செயல் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன ஆதார் சட்டம் அரசியல் சட்டப்படி செல்லுமென்ற உச்சநீதிமன்றத் தீர்ப்பை எதிர்த்து மறு ஆய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஆதார் சுட்டம் தனி நபர் ரகசியங்களை எந்த வகையிலும் மீறவில்லை என்ற அரசியல் சாசன அமர்வின் கருத்தை மறு ஆய்வு செய்யக்கோரி வழக்கறிஞர் ஒருவர் மதைாக்கல் செய்துள்ளார் வழக்கு விசாரணை திறந்தவெளி நீதிமன்றத்தில் மேற்கொள்ளப்பட இந்த வேண்டுமென்றும் மற்றொரு மனுதாரர் வலியுறுத்தியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் குதிரையாறு அணை மற்றும் பாலாறு பொருந்தலாறு அணைகளிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றும் செவிலியர்களுக்கான புதிய சீருடையை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் சென்னையில் நேறறு அறிமுகம் செய்து வைத்தார் தேனாம்பேட்டை டி எம் எஸ் வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் தமிழக அரசு செவிலியர்களின் நலன் காக்கும் அரசாக செயல்பட்டு வருகிறது என்றார்

உள்ள மூவாயிரம் கோயில்களில் சிலை பாதுகாப்பு மையங்கள் தமிழகத்தில் அமைக்கப்படவுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு சேவூர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார்

விரைவில் அனைத்து கோயில்களிலும் இந்த இணையதள நன்கொடை முறை அறிமுகப்படுத்தப்படும் என்றார் மேலும் சிலை கடத்தல் சம்பவங்களைத் தடுக்க அனைத்து கோயில்களிலும் கண்காணிப்பு கேமரா மற்றும் எச்சரிக்கை அலாரம் பொறுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர் சிலை கடத்தலில் யார் தவறு செய்திருந்தாலும் தண்டிக்கப்படுவார்கள் என்று தெரிவித்தார் தொலைக்காட்சிகளுக்கான டிராய் கட்டணம் உயர்த்தப்பட்டாலும் தமிழகத்தில் கேபிள் டிவி கட்டணம் உயர்த்தப்படாது என மாநில செய்தித்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜ கூறியுள்ளார் வேலூரில் அரசு பொருட்காட்சியை துவக்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்தக் கட்டண உயர்வு குறித்து மத்திய அரசிடம் முறையீடு செய்யப்படும் என்றார் ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் நாணயத்தின் இரு பக்கங்கள் போல் செயல்பட வேண்டுமென்று குறிப்பிட்ட அவர் தமிழகத்தில் உள்ள எதிர் கட்சி எதிரி கட்சிபோல் செயல்படுவதாக தெரிவித்தார் ஏசுபிரான் அவதரித்த தினமான கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகெங்கிலும் இன்று கோலாகலமாகக் கொண்டாடப்படுகிறது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் தலைமையகமான வாட்டிகளில் உள்ள செயின்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் நடைபெற்ற நள்ளிரவு பிரார்த்தனையில் போப் பிரான்சிஸ் பங்கேற்று மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் ஏசுபிரான் அவதரித்த பெத்லஹேமில் நடைபெற்ற பிரார்த்தனையில் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்திருந்த கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர் சென்னை சாந்தோம் தேவாலயத்தில் நடைபெற்ற நள்ளிரவு சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர் நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி தேவாலயத்தில் நடைபெற்ற பிரார்த்தனையிலும் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

பயனிகள் விமானம் மற்றும் விமான நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்த அல் காய்தா தீவிரவாதிகள் திட்டமிட்டுள்ளதாக இங்கிலாந்து பாதுகாப்பு அமைச்சர் திரு் பென் வாலஸ் தெரிவித்துள்ளார்

குமரிக் கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த நிலை காரணமாக தென் மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் மழை பெய்யுமென சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஒவ்வொரு குழந்தையும் அவர்களது இளமைப்பருவத்தில் ஏதாவது ஒரு விளையாட்டில் ஈடுபடுவதை ஊக்குவிக்க வேண்டுமென குடியரசுத் துணைத்தலைவர் திருவெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார்